அன்பழகன் கூறியுள்ளார்

உணவு இடைவேளைக்குப்பிறகு அவை கூடிய போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று டெல்லி வன்முறை குறித்து விவாதம் நடத்தப்படவேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் பின்னர் அவர்கள் அவையின் நடுப்பகுதிக்கு வந்து கோஷங்களை எழுப்பினர் கூச்சல் குழப்பத்திற்கிடையே மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் மசோதாவை தாக்கல் செய்து பேசினார் அவரின் எதிர்க்கட்சி பேச்சை உறுப்பினர்களின் கோஷங்களால் கேட்கமுடியவில்லை இந்த நிலையில் மாநிலங்களவை துணைத்தலைவர் சபையை நாளை வரை ஒத்தி வைத்தார்

அவைத்தலைவர் திரு ஒம் பிர்லா அவையின் கண்ணியத்தை காக்குமாறு உறுப்பினர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்

எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு பேனர் ஒன்றை ஆளுங்கட்சி உறுப்பினர்களின் இடத்திற்கு கொண்டுவந்தபோது ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது மத்திய அமைச்சர்கள் திருமதி ஸ்மிருதி இரானியும் திரு ரவிரங்கர் பிரசாத்தும் உறுப்பினர்களை சமாதானப்படுத்த முயன்றனர் அப்போது அவையில் திருமதி சோனியா காந்தியும் திரு ராகுல் காந்தியும் இருந்தனர் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா விதிகளின்படி சபை நடத்தப்படவேண்டும் என்றும் உறுப்பினர்கள் கலந்தாய்வு செய்யவேண்டும் என்று கேட்டு சபையை நாளை வரை ஒத்தி வைத்தார் அமித்ஷா குடியுரிமை திருத்தச் சட்டத்தினால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று சிறுபான்மையின சமுதாயத்தினருக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உறுதியளித்துள்ளார் கொல்கத்தாவில் பாஜக கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் இந்த விஷயத்தில் எதிர்கட்சிகள் மக்களை தவறான வழியில் திசை திருப்பி வருவதாக குற்றம் சாட்டினார்

டெல்லியில் ஒருவருக்கும் தெலங்கானாவில் ஒருவருக்கும் இந்த நோய்த்தொற்று ஏற்பட்டுள்ளது டெல்லியைச் சேர்ந்தவர் இத்தாலி நாட்டுக்கு சென்று விட்டு வந்தவர் தெலங்கானாவை செர்ந்தவர் துபாயில் இருந்து திரும்பியவர் இந்த இரண்டு நோயாளிகளும் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் இதற்கிடையே மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் ஈரான் ஜப்பான் தென்கொரியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு மேற்கொள்ளவேண்டாம் பயணம் என்று மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார்

வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகள் அனைவரும் விமான நிலையங்களிலும் துறைமுகங்களிலும் முழுவதுமாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர் என்றும் அவர் கூறினார்

டெல்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின்கீழ் நாடு முழுவதும் ஒன்றரை லட்சம் நல மையங்களை தொடங்கும் நடவடிக்கைகளில் அரசு முனைப்புடன் ஈடுபட்டிருப்பதாக கூறினார்

தேர்வு சுமூகமாக நடைபெற தடையில்லா மின்சாரம் குடிநீர் கழிப்பறை பாதுகாப்பு ஆகிய வசதிகளை அரசு செய்துள்ளது

பி பி மற்றும் காத்தவராயன் அண்மையில் காலமானதையடுத்து இந்தக் கடிதம் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது

நாராயணசாமி தெளிவாக விளக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை அதிமுக குழு தலைவர் திரு

இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்போடு குடிமக்கள் பதிவேடு தகவல்களும் சேகரிக்கும் வாய்ப்புள்ளதாக சந்தேகம் எழுப்பினார்

நாராயணசாமி அறிவித்து இருப்பது தொழிலாளர்கள் விரோத செயல் என்று கடுமையாக கூறினார் எனவே இந்த போராட்டத்தில் அதிமுக தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்

நாராயணசாமி அறிவித்துள்ள நிலையில் புதிய தொழில் கொள்கை அறிவித்த பின்பு நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடப்பட்டதே நிதர்சன உண்மை என்றும் அவர் சுட்டிக் காட்டினார் காரைக்காலில் இருந்து இலங்கைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து துவங்குவதற்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்துள்ள நிலையிலேயே துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இந்த திட்டத்திற்கு முட்டுக்கட்டை போடுவதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியிருப்பது வழக்கமான ஒன்றுதான் என்று கூறினார்